கல்வியில் ஆளுமை பண்பு தொடர்பான மாநாட்டை புதுதில்லியில் இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் கல்வியின் இலக்கு ஒருவரின் சமநிலை வளர்ச்சியை முன்னெடுத்துச்செல்வதால் படைப்பாற்றல் இதில் பெரும் பங்காற்றுவதாக குறிப்பிட்டார் நாளந்தா தக்சஷீலா விக்ரம்ஷீலா போன்ற பழம் சிறப்பு மிக்க பல்கலைகழகங்கள் படைப்பாற்றலை வலியுறுத்தியதாக சுட்டிக்காட்டிய பிரதமர் கல்வியும் அறிவுசார் திறனும் புத்தகங்களை வாசிப்பதால் மட்டுமே கிட்டாது என்றார் நாட்டின் விருப்பங்களோடு மாணாக்கரை இணைக்கும் பாலமாக கல்வி திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதம் உயர்கல்வி என்பது உயர்ந்த மதிப்புமிக்க பழக்க வழக்கங்கள் சமுதாய பிரச்சனைகளை சிந்தனைகள் தீர்ப்பதற்கான திறமைகளை மாணவர்களிடையே வளர்ப்பதாக இருக்க வேண்டும் என்றார் கல்வியில் முதலீடுகளுக்கு தமது அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் முறையின் கட்டமைப்பை மேம்படுத்தும் வகையில் புத்துயிர் கல்வி ஊட்டுவதற்கான நடவடிக்கைகளை அரசு தொடங்கியிருப்பதாக அவர் கூறினார்

இந்திய ராணுவ படையின் வலிமை நாட்டின் கட்டமைப்பில் ராணுவனத்தின் பங்களிப்பை வெளிப்படுத்தும் இந்நிகழ்ச்சிகளில் தேசிய மாணவர் படையினரும் நாட்டு நலப்பணித்திட்ட மாணாக்கரும் பங்கேற்றுள்ளனர் மேலும் ராணுவத்தினரின் பராக்கிரமத்தை பறைசாற்றும் வகையில் மத்திய அரசின் ஊடகங்களில் தேச பக்தி திரைப்படங்கள் திரையிடப்படுவதோடு எழுச்சிமிக்க பாடல்கள் ஒலி பரப்படுகின்றன ராணுவத்தினரின் வலுவையும் சாகசங்களையும் சித்தரிக்கும் புகைப்பட கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நிர்மலா சீதாராமன் துல்லிய தாக்குதல் தினத்தை ஒட்டி ராணுவ வீரர்களின் பெருமையை பறைசாற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாடுமுழுவதும் நடைபெற்று வருவதாக மத்திய அரசு செயல்படுவதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராணுவத்தினரின் செயற்கரிய செயல்களை பறைசாற்றும் நிகழ்ச்சிகள் நாளையும் தொடர்ந்து நடைபெறும் என்று குறிப்பிட்டார்

இதில் தந்போது ஏன் பிரச்சனை எழுப்பி வருகிறது என்பது குறித்து காங்கிரஸ் தான் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கூறினார் அரசியல் காரணங்களுக்காகவே காங்கிரஸ் இது போன்ற தவறான தகவல்களை பரப்பிவருவதாக அவர் குறைகூறினார் ராம்நாத் கோவிந்த் நாட்டில் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இன்னும் ஒராண்டிற்குள் முற்றிலும் அகற்றப்படும் என்று குடியரசுத்தலைவர் திரு

புதுதில்லியில் மகாத்மா காந்தி சர்வதேச தூய்மை மாநாட்டின் முதல் கூட்டத்தை இன்று தொடங்கி வைத்த அவர் தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதால் அதன் இலக்குகளை எட்ட முழு ஈடுபாட்டுடன் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தூய்மை இந்தியா இயக்கம் ஒரு புரட்சி இயக்கம் என்று குறிப்பிட்ட அவர் மிகுந்த உறுதியுடனும் தீர்மானத்துடனும் நாடுமுழுவதும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதை பாராட்டினார்

நான்கு நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் குடிநீர் தூய்மை மற்றும் சுகாதாரம் குறித்து பல்வேறு நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் விவாதிக்கின்றன் உலக நாடுகளில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் தூய்மை சுகாதார திட்டங்களை பகிர்ந்துகொள்வது இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும்

முன்னதாக பிரிக்ஸ் நாடுகளின் ஆலோசனைக்கூட்டத்தில் பேசிய அவர் ஐ

பாதுகாப்பு கவுன்சிலில் சீர்திருத்தங்களின் அவசியத்தை வலியுறுத்தினார்

கோவை ரயில் நிலையத்தில் செய்தியாளரிடம் பேசிய அவர் பிஜேபி எக்கட்சிக்கும் பின்னால் இயங்கவில்லை என்றும் அனைவருக்கும் முன்னோடியாக திகழ்வதாக குறிப்பிட்டார்

பேல் போர் விமான ஊழல் குற்றச்சாட்டு தேர்தல் காரணமாக அரசியலாக்கப்படுவதாகவும் இது குறித்து மத்திய அமைச்சர்கள் உரிய விளக்கமளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சபரிமலை சுவாமி ஜயப்பன் திருக்கோவிலில் பெண்கள் வழிபடலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு தொடர்பாக மத்திய அரசு எந்த முடிவையும் எடுக்கமுடியாது என்றும் கேரள மாநில அரசுதான் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார் சபரிமலை வழிபாடு முறைகளில் பாரம்பரியம் பின்பற்றப்பட வேண்டும் என்பதே மக்களின் எண்ணமாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார்

சம்பத் தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனில் அரசு தனி கவனம் செலுத்தி பல்வேறு நல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் திரு

சம்பத் தெரிவித்துள்ளார்

இருவரி திருச்சி மாநகரில் டெங்கு கொசுவை ஒழிக்கும் தீவிர இயக்கத்தை மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு

திருச்சி தில்லை நகர் பகுதியில் மாநகர ஆணையர் திரு

ராமநாதபுரம் நகரில் தூய்மையே சேவை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரராகவராவ் இன்று துவக்கிவைத்தார்

சாந்தா தெரிவித்துள்ளார்

தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூத்துக்குடி வ

சி துறைமுகம் சார்பில் தூய்மை பணி நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை துறைமுக பொறுப்பு கழகத் துணைத் தலைவர் திரு

உபரி நீர் செல்லும் ஓடையில் இறங்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

கால்பந்து இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டிகள் கொல்கத்தாவில் இன்று தொடங்குகின்றன இரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் முதல் கேரளா பிளாஸ்டர்ஸ் அத்லட்டிகோ டி கொல்கத்தாவை எதிர்கொள்கிறது